இந்தியஐரோப்பியஉச்சிமாநாடுமிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

நரேந்திரமோடிவாழ்த்துக்களைத் தெரிவித்ததுடன் எதிர்பார்த்தவெற்றிக் கிடைக்காதவர்கள் அதைக் குறித்துகவலைகொள்ள வேண்டாம் என்றுகூறியிள்ளார்

வன்வாசிகல்யாண் ஆசிரமத்தின் மடாதிபதி ஜக்த் தியோராம் ஓரானின் மறைவிற்குபிரதமர் திரு நரேந்திரமோடிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

அமித் ஷா கூறியுள்ளார்

நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகஉலகசுகாதாரநிறுவனம் தெரிவித்துள்ளது இந்திய ஐரோப்பிய உச்சிமாநாடு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

மோடிஎதிர்காலத்தில் மக்களின் போதுபயன்பாட்டிற்கானதொழில்நுட்பத்தைஅறிமுகப்படுத்துவதுமிகவும் அவசியம் என்றார்

பயங்கரவாதகட்டுப்பாட்டுநடவடிக்கைகள் தொடர்பாகவும் பாகிஸ்தான் இந்தியாவுடனும் ஆசியமண்டலத்தில் உள்ளமற்றநாடுகளுடனும் மேற்கொண்டுவரும் விரும்பத்தகாதசெயல்கள் குறித்தும் இந்தஉச்சிமாநாட்டில் ஆவோசனைமேற்கொள்ளப்பட்டதாகஅவர் கூறினார் உலகஅமைதிமற்றும் பாதுகாப்பு ஆயுதங்கள் குறைப்பு மற்றும் அனைத்துவிதமானபயங்கரவாதத்தையும் எதிர்ப்பதுதொடர்பாகஒருங்கிணைந்துநடவடிக்கைஎடுக்கமுடிவு செய்யப்பட்டதாகதிரு ஸ்வரூப் கூறினார் இந்தியாசீனா இடையிலானஉறவுகள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் பேசுப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியாவின் கருத்துக்களைஎடுத்துரைத்ததாகவும் அவர் கூறினார்

வன்வாசிகல்பாண் ஆசிரமத்தின் மடாதிபதி ஜக்த் தியோராம் ஒரானின் மறைவிற்குபிரதமர் திரு நரேந்திரமோடிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

உரான் பழங்குடிகளின் நலனுக்காகஅர்ப்பணிப்புடன் சேவையாற்றியர் என்றும் இரக்ககுணமுடையவர் என்றும் கடுமையானஉழைப்பாளிஎன்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் பி ஜே பிதலைவர் திரு ஜே பிநட்டாவும் அவர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்

அமித் ஷா கூறியுள்ளார்

சிலமாதங்களுக்குமுன் தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தைஏராளமானபெண்கள் பயன்படுத்தி புகார் பதிவு செய்துவருவதாகதிரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

உலகசுகாதாரஅமைப்பு இந்தியமருத்துவஆராய்ச்சிக் கவுன்சில் ஆகியவற்றின் வழிமுறைகளைபின்பற்றிசிகிச்சைஅளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

அரசுமருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பக்கூடாதுஎன்றுஏற்கனவே அறிவுறத்தப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திரு

காவிரியில் தமிழகத்திற்குகிடைக்கவேண்டியதண்ணீரைபெறுவதற்கு அனைத்துநடவடிக்கைகளையும் மாநிலஅரசுஎடுக்கும் என்றும் அவர் கூறினார் அணையிலிருந்துஉபரிநீரைத்தான் சேலம் மாவட்டத்தில் உள்ளஏரிகளில் மேட்டுர் நிரப்பஎடுக்கவுள்ளதாகவும் இதனால் டெல்டாபாசனத்திற்குஎந்தபாதிப்பும் ஏற்படாதுஎன்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார் சுயசார்பு இந்தியாமற்றும் இந்தியாவில் உற்பத்திதிட்டங்களின் கீழ் இந்தியபாதுகாப்பு மற்றும் விமானதொழில் துறைஅதிகவளர்ச்சிபெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகமத்தியபாதுகாப்புத் துறை இணைஅமைச்சர் திரு ஷ்ரிபத் யசோநாயக் கூறியுள்ளார்

ஏற்பட்டுள்ளசூழ்நிலைகாரணமாககுழந்தைகளுக்குவழக்கமானதடுப்பூசிபோடும் கோவிட் தொற்றால் நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகஉலகசுகாதாரநிறுவனம் தெரிவித்துள்ளது பச்சிளம் குழந்தைகளை ஆபத்தானபல்வேறுதொற்றுநோய்களிலிருந்துகாப்பாற்றுவதற்குதடுப்பூசிகள் கட்டாயம் போடப்படவேண்டும் என்றும் இல்லையென்றால் இது மிகவும் பெரியஆபத்தைவிளைவிக்கும் என்றும் உலகசுகாதாரநிறுவனம் எச்சரித்துள்ளது

அமெரிக்கறக்கியநாடுகளின் மாபெரும் பங்காளராக இந்தியாதிகழ்வதாகஅமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மைக் பாம்பியோதெரிவித்துள்ளார் வெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு